முன்னதாக ராஜாதி ஹாலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் ஏராளமான பொதுமக்களும் கருணாநிதியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் கருணாநிதியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன புதுவையில் கருணாநிதிக்கு ஆளுயர வெண்கலச் சிலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அறிவித்துள்ளார் சென்னையில் நேற்று காலமான தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் உடல் இன்று மாலை சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா சமாதிக்கு பின்புறம் முழு அரசு மரியாதைகளுடன் நல்லடக்கம் செய்யப்படுகிறது திமுக செயல்தலைவர் திரு

ஸ்டாலின் மற்றும் கருணாநிதி குடும்பத்தினரும் காங்கிரஸ் தலைவர் திரு

குமாரசாமி ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அமைச்சச் திரு பொன் ரா தா கிருஷ்ணன் தமிழக அமைச்சர் திரு ஜெயக்குமார் புதுவை முதலமைர் திரு

நாராயணசாமி உட்பட பலரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்கிறார்கள்

ஒய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஒய்வுகொண்டிருக்கிறான் என்ற வாசகம் சந்தனப் பேழையில் பொறிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கருணாநிதியின் உடல் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வண்டியில் வைத்து தேசியக்கொடி போர்த்திய நிலையில் ராஜாஜி ஹாலில் இருந்து சிவானந்தா சாலை பெரியார் சிலை அண்ணாசிலை மற்றும் வாலாஜா சாலை வழியாக மெரினாவில் உள்ள அண்ணாசமாதி நோக்கி இறுதி ஊர்வலமாக வந்த போது சாலையில் இருமருங்கிலும் ஏரானமான பொதுமக்கள் திரண்டு நின்று மறைந்த தலைவருக்கு கண்ணீர் மல்க விடை கொடுத்தனர் ராஜாஜி ஹாலில் கருணாநிதியின் டடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் லேசாக தடியடி நடத்த நேர்ந்தது திமுக வினர் மற்றும் பொதுமக்கள் இறுதி ஊர்வலத்தின் போது அமைதி காக்க வேண்டும் என திமுக செயல்தலைவர் திரு

ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் இட ஒதுக்கீட்டிற்காக எப்போதும் போராடிய கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் ஒதுக்க கோரும் போராட்டத்தில் திமுக நீதிமன்றத்தை அணுகி வென்றுள்ளதாகவும் அவர் கூறினார் மெரினாவில் இடம் ஒதுக்க வாய்ப்பில்லை என்று தமிழக அரசு நேற்று கூறியிருந்த நிலையில் திமுக நேற்றிரவே சென்னை உயர்நீதமன்றத்தை அணுகியதை தொடர்ந்து நீதிமன்றம் மெரினாவில் இடம் ஒதுக்க இன்று காலை அரசுக்கு உத்தரவிட்டது

நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் பெரும் எண்ணிக்கையிலான பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை டெல்லியில் இருந்து சென்னை வந்து கருணாநிதியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சித்தாராமன் திரு பொன்ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பிரதமரோடு உடன் வந்தனர் பின்னர் திழக செயற்தலைவர் திரு முக ஸ்டாலின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி உள்ளிட்டவர்களை திரு நரேந்திர மோடி சந்தித்து ஆறுதல் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜரிவால் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் கேரள முதலமைச்சர் திரு பினரயி விஜயன் தம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் திரு பருக் அப்துல்லா உத்திரபிரதேஷ் முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் நேரில் வந்து கருணாநிதியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்களும் கருணாநிதியின் உடலுக்கு இறுதியஞ்சலி செலுத்தினர் சென்னையில் நேற்று காலமான தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியவுடனேயே சபாநாயகர் திருமதி கமித்ரா மகாஜன் இரங்கல் குறிப்பை தாக்கல் செய்து பேசுகையில் புகழ்பெற்ற அரசியல் ஆளுமை ஒன்றை நாடு இழந்திருப்பதாகவும் கருணாநிதியின் மறைவு ஒரு சகாப்தத்தின் முடிவாகவே அமைந்திருப்பதாகவும் கூறினார் இது நாட்டிற்கே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களுக்காக குறிப்பாக நலிவடைந்த பிரிவினரின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் கருநாநிதி என்றும் நீண்ட அரசியல் வாழ்வில் கருணாநிதி வெளிப்படுத்திய தலைமைப் பண்பு வியக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் மாநிலங்களவையில் அவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கருணாநிதயின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பேசுகையில் மிகச் சிறந்த நிர்வாகியும் சமூக சேவகரும் அரசியல் சாணக்கியருமான கருணாநிதி தமிழகத்தின் வளர்ச்சியிலும் நாட்டின் வளர்ச்சியிலும் முக்கியப் பங்காற்றியவர் என புகழாரம் தட்டினார் பல்வேறு சவால்களுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடி வென்றவர் கருணாநிதி என்றும் தமிழக முதலமைச்சருமாக மட்டுமின்றி திரைப்பட வசனகர்தா என்ற முறையிலும் பல்வேறு சமூகப் பிரச்சனைகளில் அவர் காட்டிய அக்கறை பாராட்டத்தக்கது என்றும் திரு வெங்கைய நாயுடு குறிப்பிட்டார் இரு அவைகளிலும் மறைத்த தலைவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மவுனம் அனுசரிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன இதற்கிடையே இன்று டெல்லி சட்டமன்றமும் கருணாநிதியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது சென்னையில் நேற்று காலமான தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாந்திக்கு இன்று புதுவையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் மாநில அமைச்சர்கள் காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் கருணாநிதி படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் அமைச்சர்கள் கூட்டமும் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் திரு நராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுவையில் அரசு சார்பில் கருணாநிதிக்கு ஆளுயர வெங்கலச் சிலை அமைக்கப்படும் என்றார் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் சிலை அமைக்கும் பணிகள் தொடர்பாக குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கருணாநிதி பெயரில் தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என்றும் இதற்கான நிதியை மாநில அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார் காரைக்கால் பகுதியில் தலைத்தெரு முதல் திருநன்னாறு வரை உள்ள புறவழிச்சாலைக்கும் காரைக்காலில் அமைய உள்ள பட்ட மேற்படிப்பு மையத்திற்கும் கருணாநிதயின் பெயர் சூட்டப்படும் என திரு நாராயணசாமி அறிவித்தார் அமைச்சரவை கூட்டத்தில் கருணாநிதியின் மறைவிற்கு இரங்கல் திர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் சென்னை சென்று கருணாநிதியின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர்

ஆயினும் கருணாநிதி மறைவை ஒட்டி நேற்று மாலைக்கு மேல் ஆலைக்கு விடுமுறை விடப்பட்டிருந்ததால் தொழிலாளர்கள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை

மின்சார கோளாறு காரணமாக இந்த திவிபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது வில்லியனூர் போலிசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மாநிலங்களவை துணைத்தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளராக காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திரு

ஹரிபிரசாத் இன்று மனு தாக்கல் செய்தார்

மாநிலங்களவை துணைத்தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது இப்பதவியில் இருந்த திரு பிஜே குரியன் ஜுலை மாதம் அவையில் இருந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தற்போது தேர்தல் நடத்தப்படுகிறது

முன்னதாக ராஜாஜி ஹாலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் ஏராளமான பொதுமக்களும் கருணாநிதியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் கருணாநிதியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் நான் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன புதுவையில் கருணாநிதிக்கு ஆளுயர வெண்கலச் சிலை அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அறிவித்துள்ளார்